திருநரேந்திரமோடி தலைமையிலான அரசுகொண்டுவந்ததாகமத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானிதெரிவித்துள்ளார்

அமெரிக்காஈரான் இடையிலானபதற்றமானசூழ்நிலையைதணிக்கும் நோக்கில் சம்பந்தப்பட்டநாடுகளை இந்தியாதொடர்பு கொண்டுபேசிவருவதாகவெளியுறவுத்துறைதெரிவித்துள்ளது

வருகிறார்

மலேசியமாஸ்டர்ஸ் போட்டியில் இந்தியாவின் சாய்னாநேவால் பிவிசிந்துஆகியோர் காலிறுதிக்குமுன்னேறியுள்ளனர்

இந்தியபொருளாதாரத்தின் அடிப்படைகட்டமைப்புகள் விரைந்துமேல் எழுவதற்குஉகந்தவகையில் அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் சுற்றுலா நகர்புற வளர்ச்சி உள்கட்டமைப்பு வேளாண்சார் தொழில் வளர்ச்சிபோன்றவைநாட்டின் பொருளாதாரத்தைஉயர்த்தும் என்றும் வேலைவாய்ப்புகளைஏற்படுத்தித் தரும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்தியாவளர்ச்சிபெறுவதற்குஎண்ணிலடங்காவாய்ப்புகள் உள்ளதாகவும் குறிப்பிட்டபிரதமர் ஒவ்வொருதனிமனிதரும் நாட்டின் அங்கம் என்பதைஉணர்ந்துகடுமையாகஉழைக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நாட்டின் வளர்ச்சிக்காகஆக்கப்பூர்வமானவிவாதங்கள் நடத்தப்படவேண்டயதன் அவசியத்தைவலியுறுத்தியபிரதமர் எதிர்பார்ப்புக்கும் உண்மநிலைக்கும் உள்ள இடைவெளியைநன்கு புரிந்துகொண்டுசெயல்படவேண்டும் என்றுபிரதமர் திருநரேந்திரமோடிகேட்டுக்கொண்டார் நிதித்துறை நித்திஆயோக் பொருளாதாரவல்லுநர்கள் பங்குவர்த்தகநிபுணர்கள் தொழில் போக்குவரத்து முனைவோர் சுற்றுலாதுறையினர் பிரதிநிதிகளிடம் வரும் ஆண்டுக்கானபொதுபட்ஜெட் மற்றும் நாட்டின் வளர்க்சிகுறித்துபிரதமர் கருத்துக்களைபகிர்ந்துகொண்டார்

வெளியுறவுத்துறைஅமைச்சகம் இதற்கானஏற்பாடுகளைசெய்துள்ளதாகஅத்துறையின் செய்திதொடர்பாளர் திருரவீஸ்குமார் தெரிவித்தார் ஐம்முகாஷ்மீரில் இயல்பு எந்தஅளவுக்கு நிலைதிரும்பியுள்ளதுஎன்பதற்கானமுதல்கட்டதகவலைஉலகசமுதாயம் அறிந்துகொள்ளும் நோக்கில் இந்தபயணதிட்டத்திற்குஏற்பாடுசெய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

குறுகியகாலத்தில் இதற்கானஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் அமெிக்கா தென்கொரியா வியட்நாம் பங்ளாதேஷ் மாலத்தீவுகள் மொராக்கோ பிஜி நார்வே பிலிப்பைள்ஸ் அர்ஜென்டினா பெரு நைஜிர் நைஜீரியா டோகோமற்றும் கயானாநாடுகளின் துதர்கள் இந்தகுழுவில் இடம்பெற்றுள்ளனர்

அவர்கள் ஏற்கனவேகவனித்துவரும் துறைகள் விஷயத்தில் அமைச்சர்களுக்கானஅதிகாரம் இதன் மூலம் வழங்கப்பட்டுள்ளது ரானுவதலைமைதளபதிஜென்ரல் மனோஜ் முகுந்த் நரவானேமுதன் முறையாக இன்றுகாலைசியாச்சின் சென்றுபார்வையிட்டார் மற்றும் உறைபனிநிலவும் பகுதியில் கடுமையானகுளிர் அதனைசமாளிப்பதற்குவீரர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளபாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்துஅவர் கேட்டறிந்தார் சியாச்சின் போரின்போதுசிறப்பாககடமையாற்றியராணுவஅதிகாரிகளுக்குஅவர் பதக்கங்களைவழங்கிகௌரவித்தார் ராணுவவீரர்களிடையேஉரையாற்றியஅவர் நாட்டின் பாதுகாப்பில் சியாச்சின் பகுதியின் முக்கியதுவம் குறித்துஎடுத்துரைத்தார் சியாச்சினில் உள்ளபோர் நினைவிடத்திற்குசென்றஜென்ரல் நரவானே நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்தராணுவத்தினருக்குவீரவணக்கம் செலுத்தினார்

திருச்சிமற்றும் தஞ்சாவூரில் பல்வேறுநிகழ்ச்சிகளில் அவர் கலந்துகொள்கிறார் திருவையாறில் நாளைமறுநாள் நடைபெறும் சத்குருதியாகராஜாகவாமிகள் ஆராதனைவிழாவைஅவர் தொடங்கிவைக்கிறார் ஐந்துநாட்கள் நடைபெறும் தியாகராஜார் ஆராதனைவிழாவில் ஆயிரக்கணக்கான இசைக்கலைஞர்கள் தியாகராஜரின் பஞ்சரத்தினகீர்த்தனைகளைப் பாடி இசையஞ்சலிசெலுத்தவுள்ளனர் பிரதமர் திருநரேந்திரமோடிதலைமையிலானஅரசுகுடியுரிஸமதிருத்தசட்டத்தைகொண்டுவந்து தேசுப்பிதாமகாத்மாகாந்தியின் கனவைநிறைவேற்றியிருப்பதாகமத்தியஅமைச்சரும் பிஜேபியின் மூத்ததலைவருமானதிருமதி ஸ்மிருதி இரானிதெரிவித்துள்ளார் மதுரைசெல்லூரில் குடியுரிமைதிருத்தச் சட்டத்திற்குஆதரவு திரட்டுவதற்காகபிஜேபிசார்பில் ஏற்பாடுசெய்திருந்தபொதுக்கூட்டத்தில் பேசியஅவர் குடியுரிமைதிருத்தசட்டத்தின் பயன்கள் அனைத்துதரப்பு மக்களுக்கும் பொதுவானதுஎன்றும் தெரிவித்தார்

காங்கிரஸ் தலைமையிலானமத்தியஅரசில் பங்கேற்றதிமுக இலங்கைதமிழர்களுக்கு இரட்டைகுடியுரிஸமவழங்குவதற்குஎந்தநடவடிக்கையும் எடுக்கவில்லைஎன்றும் அவர் கூறினார் குடியுரினமதிருத்தசட்டத்திற்குநாடுமுழுவதும் ஆதரவு கிடைத்துள்ளதாகதெரிவித்ததிருமதி ஸ்மிருதி இரானி பாகிஸ்தானில் உள்ளசிறுபான்மை இனத்தவரைமீட்டெடுக்கவேண்டும் என்றகாந்தியடிகளின் விருப்பத்தைபிஜேபிதலைமையிலானமத்திய அரசுநிறைவேற்றியுள்ளதாககூறினார் ஏற்கனவேதேர்தல் அறிக்கையில் தெரிவித்தவாக்குறுதிகளைத்தான் பிஜேபிஅரசுநிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்

தலைநகர் தில்லிபகுதியிலும் உத்தரபிரதேசத்தின் பல்வேறுபகுதிகளிலும் பயங்கரவாததாக்குதல் நடத்த இவர்கள் திட்டமிட்டிருந்ததாகவும் அவர் கூறினார்

வெளிநாட்டுதீவிரவாதசக்திகளிடம் இருந்துதகவல்களைபெற்று இவர்கள் செயல்பட்டுவந்ததுதெரியவந்துள்ளதாகவும் திரு குஷ்வாகாகூறினார் அமெரிக்கா ஈரான் இடையேநிலவிவரும் பதற்றமானசூழ்நிலையை இந்தியாகூர்ந்துகவனித்துவருவதாகவெளியுறவுத்துறைசெய்திதொடர்பாளர் திருரவீஸ்குமார் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் வளைகுடாபகுதியில் தற்போதுநிலவு வரும் பதற்றமானசூழ்நிலைவிரைவில் தணியவேண்டும் என இந்தியாவிரும்புவதாககூறினார் அப்பகுதியில் அமைதிநிலவசம்பந்தப்பட்டநாடுகளுடன் இந்தியாபேசிவருவதாகவும் அவர் கூறினார் வெளியுறவுத்துறைஅமைச்சர் திருஜெய்சங்கர் ஈரான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜோர்டான் ஒமன் நாடுகளின் வெளியுறவுத்துறைஅமைச்சர்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுபேசியதாகஅவர் கூறினார் மிகவும் பதற்றமானபகுதிகளில் வசிக்கும் இந்தியர்களைபாதுகாப்பான இடங்களுக்குமாற்றுவதுகுறித்தும் முயற்சிஎடுக்கப்பட்டுவருவதாகவும் அவர் கூறினார் துறைமுகம் கட்டுமானதிட்டத்தின் முக்கியத்துவத்தைஅமெரிக்காநன்கு புரிந்துகொண்டு சபஹர் இருப்பதாகதெரிவித்ததிருரவீஸ்குமார் சர்வதேச கடல் போக்குவரத்தில் இந்ததிட்டம் முக்கிய பங்காற்றும் எனவும் ஆப்கானிஸ்தானுக்குதேவையானஉதவிகளைசெய்வதற்கும் இது துணைபுரியும் என்றும் தெரிவித்தார் மலேசியமாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னாநேவால் பிவிசிந்துஆகியோா் காலிறுதிக்குமுன்னேறியுள்ளனர்

ஆடவர் பிரிவில் நடைபெற்றகாலிறுதிக்குமுந்தையகற்றுஆட்டத்தில் பிரனாய் மற்றும் சமீர் வர்மாதோல்வியடைந்தனர்

ஐ எஸ் எல் காவ்பந்தபோட்டியில் பெங்களுருஅணி இன்று ஜம்ஷெட்பூர் அணியைஎதிர்கொள்கிறது